கெவாடியா வில் உள்ள ஒற்றுமை சிலை வளாகத்தில் கைத்தறி மற்றும் கைவினை மையம் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான உலகின் முதலாவது குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா உள்ளிட்ட வேறு பல வசதிகளையும் பிரதமர் இன்று திறந்து வைத்தார்

நாட்டின் முதலாவது ஒளிரும் பூங்கா கற்றாழைத் தோட்டம் உள்ளிட்ட திட்டங்களையும் இன்று பிரதமர் திறந்து வைக்கிறார்

மத்திய அரசு மாநில அரசுகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளையும் முன்னாள் நிதிக் கமிஷன்கள் மற்றும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த நிபுணர்களையும் விரிவான முறையில் ஆலோசனை கலந்து இந்த அறிக்கை இறுதி குடியரசு தலைவரிடம் வழங்கப்படும் இந்த செய்யப்பட்டுள்ளது அறிக்கையின் நகல் பின்னர் பிரதமரிடம் வழங்கப்படும் மத்திய நிதியமைச்சர் நிதிக் கமிஷன் அறிக்கை மற்றும் அதன் மீது அரசால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றிய அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார்

உலகிலேயே கொரோனா உயிரிழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியா ஒன்று என்பதும் குறிப்பிடதக்கது

தமிழக அரசு ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திருந்த நிலையிலேயே இடஒதுக்கீடு குறித்து நேற்று அரசாணை வெளியிட்ட நிலையில் தற்போது ஆளுநரின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு பன்வாரி லால் புரோகித்தை சந்திப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தேவர் பசும்பொன் முத்துராமலிங்கத் தேவர் ஜெயந்தி நாளும் குருபூஜை தினமுமான இன்று ராமனாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தேவர் நினைவிடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தினர்

மிலாது நபி நபிகள் நாயகம் அவதரித்த மிலாது நபி திருநாள் இன்று புதுச்சேரியில் முஸ்லீம் சமூகத்தினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அனைத்து பள்ளி வாசல்களிலும் சமூக இடைவெளியை பின்பற்றி சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மாநில அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மிலாது திருநாளை ஒட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டு இருந்தனர்

எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வுக்கு புதிய கால அட்டவணை தயாரித்து விண்ணப்பதாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் துணை நிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் காவலர் தேர்வு நடைமுறைகளை மாற்றுவது குறித்து பொது மக்களிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டதைத் தொடர்ந்து முன்னதாக துணை நிலை ஆளுநர் இதுபற்றிய கோப்புக்களை தலைமைச் செயலரிடம் கோரி பெற்றார் மோகன்குமார் கொரோனா பரவாமல் தடுக்க மக்கள் முறையாக முகக் கவசம் அணிந்து சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளையும் முறையாக பின்பற்ற வேண்டுமென புதுச்சேரி சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் கூறி உள்ளார்

இதுபற்றிய ஐசிஎம்ஆர் நிபுணரின் செய்தியை துணை நிலை ஆளுநர் அலுவலகம் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளது அன்பழகன் ஏழைக் குழந்தைகளும் தனியார் பள்ளிகளில் பயில வகை செய்யும் கல்வி உரிமை சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த கட்சி வித்தியாசம் இன்றி அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரி உள்ளார்

வடகடலோர மாவட்டங்களின் ஓயிரு இடங்களில் லேசான மழை பெய்யக் கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது